எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இடம்பெயாந்த தொழிலாளா்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்றுஒப்புதல் அளித்துள்ளது

போக்குவரத்துத் துறை அமைச்சா் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா்

தளர்வு அளித்துள்ளது

அதிகரித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை இரண்டு ஆண்டுகளுக்குள் ஒரு கோடியை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் இணைந்துள்ள பயளாளிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் தொடர்புடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களுக்கு பாராட்டுக்களைதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் பயளாளி ஒருவர் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் பயனடைய வகை செய்யப்பட்டிருப்பது அதன் சிறப்பு அம்சமாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக தாம் மேற்கொள்ளும் பயணங்களின்போது இந்த திட்டத்தின் பயனாளிகளுடன் கலந்துரையாடுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டமாக இது திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் தொலைநோக்குடன் இந்த திட்டத்தை பிரதமர் செயல்படுத்தி உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கு பெரிய அளவிலான ககாதார காப்பீடு திட்டமாக இது திகழ்கிறது என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

இந்தியாவில் இறப்பு விகிதம் உலக சராசியை காட்டிலும் மிக குறைவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

பரிசோதிக்கும் ஆய்வகங்களின் எண்ணிக்கையை இக்கழகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவசரகால உத்தரவாத கடன் உதவி வழங்கும் திட்டத்திற்காக கூடுதலாக மூன்று வட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது வங்கி சேவை சாராத நிதி நிறுவனங்களுக்கு புத்தயிர் அளிக்கும் திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது சிறு உணவு பதப்படுத்துதல் தொழில் துறைக்காள திட்டத்தை வகுப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மூத்த குடிமக்களுக்கு வருவாய் உத்தரவாதம் வழங்க வகை செய்யும் திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இக்கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது

நிலக்கி கரங்கங்களை ஏலம் விடுவதற்கான நெறிமுறைகளில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது

இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கக்கூடாது மாணவர்களை தேர்வு மையத்திற்கு அழைத்துவர சிறப்பு பேருந்து இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து நிபந்தனைகளுடன் இந்த தளா்வு அளிக்கப்படுவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலனுக்காக கூடுதல் ரயில்களை இயக்கவும் தயாராக உள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது

திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் வழியனுப்பி வைக்கப்பட்டனர் வங்கக்கடலில் உருவான புயல் மேற்குவங்கத்தின் தீகாவிற்கும் பங்களாதேஷின் ஹட்டியா தீவிற்கும் இடையே சுந்தரவனக் காடுகளுக்கு அருகே இன்று பிற்பகல் கரையை கடந்தது

பிரதான் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புயவால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக மேற்குவங்கம் ஒடிசா மாநிலங்களின் முதலமைச்சள்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார்

ம்ருத்யுஞ்ஜெய்மொஹாபத்திரா செய்தியாளா்களிடம் பேசுகையில் ஒடிசா மாநிலத்தில் ஜெகத்சிங்பூர் கேந்திரபாரா பத்ராக் ஜெய்பூர் பலஷோர் ஆகிய மாவட்டங்களில் பெருத்த சேதம் ஏற்படும் என்றும் முன்னெச்சிக்கை காரணமாக கடலுக்குள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது புயல் தரையைக் கடக்கும்வரை மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த புயல் காரணமாக அசாம் சிக்கிம் மாநிலங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கிழக்கு கடலோரப் பகுதியில் புயல் நிவாரணப் பணியை மேற்கொள்ள கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அப்பன் புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவர்களை சென்ளை வாளிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதையடுத்து இந்திய ரானுவத்தினா் தகுந்த பதிவடி கொடுத்ததாகவும் இரு தரப்பிற்கும் இடையே தொடா்ந்து மோதல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார்